சிதம்பரம் இன்று நீதிமன்றத்தில் ஆஜா்படுத்தப்படவுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் ஐக்கிய அரபு ளமிரேட்ஸ் பஹ்ரைன் நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணம் மேற்கொள்வதற்காக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றாா்

சித்தா உட்பட பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவிக்க அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பூரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார்

முதலாவது போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஐ என் எஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சள் திரு ப சிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு புதுதில்லில் உள்ள அவரது இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதனைத்தொடர்ந்து சிபிஐ தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட திரு சிதப்பரத்திடம் அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திரு சிதம்பரம் இன்று நீதிமன்றத்தில் ஆஜா்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு ப சிதம்பத்தின் கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது இன்று புதுதில்வியில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாள திரு ரன்தீப் கா்ஜிவாலா செய்தியாளர்களிடம் பேசினார் சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவுகளை பழிவாங்கும் காரணங்களுக்காக மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் குறை கூறினார் குற்றச்சாட்டுக்களின் செய்யப்பட்டிருப்பதாகவும் தவறான எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்கும் வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ரன்தீப் சுர்ஜிவாவா தெரிவித்தார் இதற்கிடையே திரு சிதம்பரத்தின் கைது நடவடிக்கையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக திரு சிதம்பரம் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இது தமிழகத்திற்கு தலைக்குளிவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு திரு சிதம்பரம் உள்ளாகியிருப்பதாகத் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டு சென்றார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸில் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சவழியினருடன் தாம் கலந்துரையாட உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் பிரான்சில் ஏர்இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த இந்தியர்களின் நினைவாக ஏற்படுத்தப்பட்டுள்ள நினைவகத்தையும் திறந்து வைக்க உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இதனை தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்டில் அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

இதனை தொடர்ந்து பஹ்ரைன் செல்ல உள்ளதாகவும் இந்திய பிரதமர் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதல்முறை என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அந்நாட்டு தலைவர்களுடனும் விரிவாக பேச்சு நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீநாத் கோவிலின் மறுசீரமைப்புக்கான பணிகளையும் தொடங்கி வைக்க உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் நேற்று பூநீநகரில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மற்றும் லாடக்கின் சட்டம் ஒழுங்கு குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்

கிராமங்கள் தோறும் அதிகாரிகள் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை தீர்க்கும் திட்டத்தின் செயலாக்கம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஈ எஸ் ஐ மருத்துவமனைகளை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தொழிலாளா் நலத்துறை அமைச்சா் திரு சந்தோஷ்குமாா் கங்குவாா் கூறியுள்ளாா்

அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஒய்வூதியம் வழங்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் தானியங்கி கருவிகள் மூலம் கட்டணங்களை வசூல் செய்வதற்காள வசதிகள் அனைத்து கார்களிலும் இடம்பெறுவது டிசம்பர் மாதம் முதல் கட்டாயமாக்கப்படுவதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் தமதுஅமச்சகத்துக்காள புதிய இணையதளத்தை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

கங்கச்சாவடிகளில் கட்டணத்தை செலுத்துவதற்காக காரை நிறுத்தாமல் செல்வதற்கு இந்த வசதி உதவிடும் என்றும் திரு நிதின்கட்கரி கூறினார் புகையிலை பொருட்களுக்கான புதிய எச்சரிக்கை நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது புகையிலைப் பொருட்களின் உறைகளில் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்ற எச்சிக்கை வாசகம் இடம்பெறத்தக்க வகையில் இந்த நெறிமுறை வகுக்கப்பட்டுள்ளது இதேபோல் புகையிலைப் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிா்க்க உதவிடும் கட்டணமில்லா தொலைபேசி எண்னும் அதில் இடம்பெற வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இது செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய அரசு அறிவறுத்தியுள்ளது நேற்று புததில்லியில் தம்மை சந்தித்த நாகலாந்து முதலமைச்சிடம் வடகிழக்கு மாநில மேம்பாட்டிற்கான மத்திய இணை அமைச்சள் டாக்டர் ஜிதேந்திரசிங் இதனைத் தெரிவித்தார் கோஹிமாவில் ஆயிரம் கோடி ருபாய் செலவில் விமான நிலையம் கட்டுவதற்கான திட்டமும் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் அரசுமுறைப் பயணமாக நேபாளம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபரை இன்று சந்தித்து பேசினார் காட்மண்டுவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக அமைச்சர் கூறியுள்ளார் சித்தா உட்பட பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவிக்க அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார் சித்த மருத்துவத்தின் உட்பிரிவான வர்மக்கலையின் வரலாறு குறித்த இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை இன்று சென்னையில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் உலகின் மிகப்பெரிய மருத்துவக் காப்பீட்டுத் திட்டத்தில் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய மருந்து பிரிவு தொடங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் ஆண்டுதோறும் எட்டு லட்சும் பேர் இந்த சித்த மருத்துவமனைக்கு வருகை புரிவதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் குறிப்பிட்டார் சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிருக்கு மிகவும் பாதுகாப்பான நகரமாக சென்னை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அதிக அளவு வருகை புரியும் நகரமாக சென்னை திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் யுனேஸ்கோவின் படைப்பாக்க நகரங்கள் பட்டியலில் இடம் பெற்று உலக அரங்கில் சென்னை நம்மை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் திரு பன்னீர் செல்வம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியல் கட்சித் தலைவா்களை விடுவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக தலைமையில் எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புதுதில்லியில் ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகத்தில் அடுத்த ஐந்து திணங்களுக்கு பரவலாக மழழ பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேலுர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் திருவண்ணாமலை கடலுர் விழுப்புரம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாருர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும்தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

நார்த்சவுண்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன சுவிட்சா்லாந்தின் பேசிலில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் பிரனாய் சாய் பிரனீத் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து மற்றும் சாய்னா நேவால் பங்கேற்கின்றனர் ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்கால் அணி பாட்னா அணியை எதிர் கொள்கிறது